உயா்திறன் ஆய்வகங்களை பிரதமா் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தாா்

வழங்கும் திட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

இன்று அனுசரிக்கப்பட்டது

ஐந்து விமானங்கள் வரும் புதன்கிழமை இந்தியா விமானப்படையில் சேர்க்கப்படுகிறது

இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் இந்த உயர்தர ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன

இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த குழுக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றி அவர் இதனைத் தெரிவித்தார் விவசாயம் புதப்பிக்கத்தக்க ளரிசக்தி தகவல் தொழில்நட்பம் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட ஐந்து துறைகள் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் மிக முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த துறைகள் வருங்காலத்தில் மவுன புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் இதன் தாக்கம் பின்னர் உணரப்படும் என்றம் அவர் தெரிவித்தார்

விவசாயத் துறையில் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு திரு சக்தி காந்ததாஸ் பாராட்டு தெரிவித்தாா்

தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாராகளுக்கு விலையில்லா முக கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தாா் சென்னை மாநகராட்சி தவிர மாநிலத்தின் இதர பகுதிகளில் உள்ள பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிப் பகுதிகளில் உள்ள நிபாயவிலைக் கடைகளில் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தவா இரண்டு முக கவசங்கள் வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இதனிடையே நியாயவிலைக் கடைகளில் முக கவசங்கள் வாங்குவதற்கான டோக்கள் அடுத்த மாதம் ஒன்று மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என்று உணவு அமைக்கா் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் அத்தியாவசியப் பொருட்களுடன் பொதுமக்கள் முக கவசங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் குடியரகத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாமின் ஐந்தாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்தறை அமைச்சர் திரு அமித்ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் உள்ளிட்டோா் அப்துல் கலாமுக்கு புகழாரம் சூட்டியுள்ளனா் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் அப்துல்கலாம் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியாகவும் மனித நேயமிக்க மக்களின் குடியரசுத் தலைவராக திகழ்ந்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் இளைஞர்களின் கனவு நாயகனாக திகழ்ந்தவர் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் பாடுடட்டதை இந்தியா எப்போதும் நினைவுகூறும் என்றம் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் டாக்டர் கலாம் அறிவியல் முதல் அரசியல் வரை தனது முத்திரையை பதித்து சென்றவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் சுயசாா்பு இந்தியாவை உருவாக்க பாடுபட்டவா் என்றும் அவா் தெரிவித்துள்ளாா் ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் அமைந்துள்ள அப்துல்கலாம் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு வீர ராகவராவ் மற்றும் கலாம் குடும்பத்தினர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்திய ரானுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் நினைவு மண்டபம் மற்றும் அவரது சுமாதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது

இந்த விமானங்கள் வரும் புதன்கிழமை ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தில் இந்தியா விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளது

அடுத்த ஆண்டு இறதிக்குள் அனைத்து விமானங்களும் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டு விடும் என்றம் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது

இதனையொட்டி பிரதமா் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா உள்ளிட்டோா் படை வீரா்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பிரதம் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டை பாதுகாப்பதில் ரின்வ் காவல் படையினா முன்னனியில் நிற்பதாகவும் அவர்களின் துணிச்சலும் திறள் வல்லமையும் அனைவராலும் பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் வரும் ஆண்டுகளில் படை வீரர்கள் மேலும் சாதனைகளை படைக்க வேண்டுமென்றும் பிரதமர் கூறியுள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கரும் ரிசா்வ் காவல் படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பங்ளாதேஷ் நாட்டிற்கு பத்து ரயில்களை இந்தியா இன்று அனுப்பி வைத்துள்ளது இதற்காக காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற விழாவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாங்டர் ஜெய்சுங்கள் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இதனை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தனர்

கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பங்ளாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் கலினா இந்தியா வந்திருந்தபோது தங்கள் நாட்டு ரயில்வே துறைக்கு புதிய ரயில்களை வழங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் அதன் அடிப்படையில் இந்த ரயில்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இந்தியா பங்ளாதேஷ் இடையே நன்னப்பிக்கையும் மரியாதையும் நிலவி வருவதாகவும் அதன் காரணமாக இரு நாடுகளும் சிறந்த ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாகவும் கூறினார் வருங்காலத்தில் இதுபோன்ற வரவாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை இரு நாடுகளும் மேற்கொள்ளும் என்றும் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார் உலகிலேயே அதிக கேமராக்களை பயன்படுத்தி புலிகள் கணக்கெடுப்பு நிகழ்த்தியதற்காக வழங்கப்பட்டுள்ள கின்னஸ் உலக சாதனையை புலிகள் தினமான நாளை மத்திய வனம் மற்றும் கற்றுக்சூழல் துறை அமைக்கள் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார்

புலிகள் தினத்யொட்டி நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தேசிய புலிகள் பாதுகாப்பு அமைப்பின் சார்பில் புதிய இணையதளத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்கிறார் மத்திய அரசின் நில அறிவியல் துறை சார்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் உருவாக்கப்பட்ட தினம் இன்று கொண்டாடப்பட்டது

இந்த செயலியின் மூலம் தினசி வானிலை முன்னெச்சிக்கை பேரிடர் கால எச்சிக்கை குறித்த தகவல்கள் உடனுக்குடன் வெளியிடப்படும் என்று அந்த துறை தெரிவித்துள்ளது

இந்தியா வின் பாதகாப்பு இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதகாப்பும் வகையில் இந்த செயலிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது